மகாராஷ்டிர மாநிலத்தில் சங்லி ஜல்ஹான் மாநகராட்சி தேர்தல்களில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது

சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மீதான ஜி எஸ் டி வரி குறித்தும் வேறு பல விஷயங்கள் பற்றியும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன ரூபே அட்டை பீம் செயலி ஆகியவற்றை உபயோகித்து கட்டணம் செலுத்தும் நடைமுறையை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது

டிஜிட்டல் பரிவர்த்தனையை நடைமுறைக்கு கொண்டு வரும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜி எஸ் டி அமைச்சர்கள் குழுவிள் தலைவரான பீகார் துணை முதலமைச்சர் திரு கசில் குமார் மோடி தெரிவித்தார்

சானிட்டரி நாப்தின்கள் ராக்கிகள் சலவைக் கற்கள் மரச்சிற்பங்கள் ஆகியவற்றுக்கு ஜி எஸ் டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டன மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற இரண்டு மாநகராட்சி தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது

இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து இந்த மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது ஜல்ஹான் மாநகராட்சி தேர்தலில் சிவசேளா தலைமையிலான கூட்டணியை பிஜேபி வீழ்த்தியுள்ளது

மராத்தா சமுதாயத்தினர் இட ஒதுக்கீடு கோரி போராடி வரும் நிலையில் புதன்கிழமை நடைபெற்ற இந்த இரண்டு மாநகராட்சி தேர்தல்களிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றி குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர் மகாராஷ்டிர மாநில மக்கள் பிஜேபி மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் கட்சியின் கொள்கைகள் காரணமாக இந்த வெற்றி கிட்டியுள்ளது என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் அசாம் மாநிலத்தில் கோலாகாட் மாவட்டத்தைத் தவிர மற்ற இடங்களில் வெள்ள நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது

இதுபற்றி அதிகாரிகளுடன் மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் நேற்று ஆலோசனை நடத்தினார் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு அவர் அறிவுறுத்தினார் தன்ஸ்ரீ ஆற்றில் மீன்பிடிப்பு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்வதால் மத்திய நீர் வள ஆணையம் வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது கிர்கிஸ்தானில் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டு அதிபர் சூரோன்பாய் ஜீன்பேக்கோ வை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேக்சு நடத்தினார் இதுபற்றி டிவிட்டரில் தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் கஸகஸ்தானில் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று கிர்கிஸ்தான் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் இசிக் குல் நகரில் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை கிர்கிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்தில்தாவ் வரவேற்றார் பாதுகாப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வழிவகைகள் குறித்து இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் பேச்சு நடத்துவார்கள் ஏற்கெனவே இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் தங்களது பல பரிமாண உறவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளன கிர்கிஸ்தானில் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கண்ட் சென்றடைவார் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இஸ்புல் தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த முக்கியத் தீவிரவாதி கொல்லப்பட்டார் சோபியான் மாவட்டத்தின் கிலோரா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடைத்து பாதுகாப்பு படையினர் நேற்று மாலை தேடுதல் வேட்டை மேற்கொண்டனர் அப்போது பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சுட்டு தாக்குதல் நடத்தினர் அதற்கு பாதுகாப்புப் படையினர் கொடுத்த பதிலடியில் உமர் நசீர் மாலிக் என்ற இஸ்புல் தீவிரவாதி உயிரிழந்தான் தமிழ்நாடு உள்ளிட்ட மூன்று தென் மாநிலங்களில் இன்று முதல் நான்கு நாள் பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியை நாளை சந்தித்து நலம் விசாரிக்கிறார் முதல் கட்டமாக தெலங்கானா மாநிலத்தில் பயணம் மேற்கொள்ளவுள்ள குடியரசுத் தலைவர் இன்று மாலை ஹைதராபாத் செல்கிறார் ஹைதராபாத் ஐஐடியில் நாளை நடைபெறம் ஏழாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரை நிகழ்த்துகிறார் பின்னர் சென்னை வரும் குடியரசுத்தலைவர் திமுக தலைவரை நலம் விசாரிக்கிறார் இதனையடுத்து கேரள மாநிலத்திற்கு அவர் பயணம் மேற்கொள்கிறார் கேரள மாநில சுட்டப்பேரவையின் வைரவிழா கொண்டாட்டத்தை ஒட்டி நடைபெறவுள்ள ஜனநாயக திருவிழாவை குடியரசுத் தலைவர் வரும் திங்கட்கிழமை தொடங்கி வைக்கிறார்

ஏராளமானோர் காயம் அடைந்தனர் கர்னூல் மாவட்டம் ஹதிபெலகால் கிராமத்தில் உள்ள கருங்கல் குவாரியில் நேற்று இரவு இந்த பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்தது சும்பவ இடத்திலேயே பத்து பேரும் மருத்துவ மனையில் ஒருவரும் உயிரிழந்தனர் உயிரிழந்த அனைவரும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் மாவட்ட ஆட்சியர் திரு சத்திய நாராயணா சும்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தார் மருத்துவ மனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பலரது உடல் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக் கூடும் என அஞ்சப்படுகிறது ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இந்த வெடி விபத்து சும்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் ஆசிய பிசிபிக் ஒலிபரப்பு மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமைப் பொறுப்புக்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது

அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குநர் திரு எஃப் ஷெஹர்யார் நிர்வாக குழுவின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

மத்திய குடிநீர் மற்றும் நலவாழ்வு அமைச்சகத்தின் வேண்டுகோளின்படி உலக சுகாதார அமைப்பு இதுகுறித்த ஆய்வை மேற்கொண்டது புதுதில்லியில் நேற்று வெளியிடப்பட்ட இந்த ஆய்வறிக்கையில் குடிநீர் விநியோகம் நலவாழ்வு சேவைகள் தனிநபர் சுகாதாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஆதாரங்கள் மூலம் தெரியவந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது

கிராமப்புற தூய்மை இந்தியா திட்டம் கிராம மக்களின் வாழ்க்கை முறைகளில் மாற்றத்தைக்கொண்டு வந்துள்ளதாகவும் அந்த வகையில் இது மக்கள் இயக்கமாக மாறி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நாசாவின் விண்வெளி விமான திட்டத்திற்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மனிதர்களுடன் பயணிக்கும் முதலாவது விண்வெளி திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட ஒன்பது பேரில் சுனிதா வில்லியம்ஸும் ஒருவர் ஆவார்

ஆப்கானிஸ்தானின் கிழக்குப்பகுதியைச் சேர்ந்த பக்தியா பகுதியின் கார்டஸ் நகரைச் சேர்ந்த மசூதி ஒன்றில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது இந்த தாக்குதல் நடந்தது மனிதாபிமானமற்ற இந்த தாக்குதல் சுப்பவத்தை ஆப்கானிஸ்தான் அதிபர் திரு அஸ்ரப் கனி கண்டித்துள்ளார் இதபோன்ற வன்முறைகளால் ஆப்கானிஸ்தான் மக்களைப் பிளவுப்படுத்த முடியாது என்று அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் நகர்ப்புறங்களை குறி வைத்து நடந்து வரும் தாக்குதல் சம்பவங்கள் அண்மைக்காலமாக அதிகரித்துள்ளன சீனாவில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார்

கடந்த ஆண்டு ஒக்குஹாராவிடம் தோல்வியுற்ற சிந்து தற்போது அவரை வீழ்த்தி பதிலடி கொடுத்துள்ளார் இன்று நடைபெறும் அரையிறுதிப்போட்டியில் உலகிள் தர வரிசைப் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ள ஜப்பான் வீராங்கனை அகானே எமகுச்சியை சிந்து எதிர்கொள்கிறார்

அதன் கைவசம் ஐந்து விக்கெட்டுகள் உள்ளன